எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கீடு செய்துள்ளார்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

பெஞ்சமின் தெரிவித்துள்ளார் சுதந்திரதினத்தின் போது நெறிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கீடு செய்துள்ளார்

இதனிடையே சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொதுமருத்துவமனையில் கூடுதலாக அமைக்கப்பட்டு வரும் ஆக்ஸிஜன் தொட்டியினை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மருத்துவக் கல்வி இயக்குநர் டாக்டர் நாராயண பாபு ஆகியோர் இன்று பார்வையிட்டனர்

இன்று ஈரோடு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபின் செய்தியள்களிடம் அவர் பேசினார்

பள்ளிகளை திறப்பது குறித்து பெற்றோ்களின் கருத்துக்களை அறிந்து பின்னா் முடிவெடுக்கப்படும் என்றும் தற்போது பள்ளிகளை திறப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார்

பெஞ்சமின் தெரிவித்துள்ளார்

காமராஜ் தெரிவித்தார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு

கொண்டாட்டங்களில் மக்கள் அதிக அளவில் கூடுவதை தவிா்க்க வேண்டுமென்று இந்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்பவர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளி இந்த கடைபிடிக்கப்படுதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

நோய் தொற்று பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் மருத்துவம்சார் பணியாளர்கள் உள்ளிட்டோரும் நோய் தொற்றிலிருந்து மீண்டவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட வேண்டுமென்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது புதுச்சோியில் பாரத ரத்னா எம் ஜி ஆரின் திருவுருவச்சிலை அவமதிக்கப்பட்டதற்கு முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது போன்று தலைவர்களின் சிலைகளை களங்கப்படுத்துவது சேதப்படுத்துவது போன்ற செயல்கள் மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாகக் கூறியுள்ளாா் எம் ஜி ஆரின் உருவச்சிலையை அவமரியாதை செய்தவர்களை உடனடியாக கண்டுபிடித்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று திரு எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி முதலமைச்சரை கேட்டுக் கொண்டுள்ளார்

நா வின் நல்லெண்ணத் தூதராக அறிவிக்கப்பட்டுள்ள மதுரை மாணவி நேத்ரா ஐ நா வறுமை ஒழிப்பு மாநாட்டில் காணொலிக் காட்சி மூலம் பங்கேற்று தமது கருத்துக்களை பகிர்ந்துகொண்டார் பெண்களுக்கான மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து இந்த மாநாட்டில் பேசியதாக அவர் தெரிவித்துள்ளார்

அகில இந்திய வானொலி செய்திப் பிரிவின் நியூஸ்ஆன்ஏர் செல்ஃபோன் செயலி வாயிலாகவும் இந்நிகழ்ச்சியை கேட்கலாம்

இறதிப்போட்டி நவம்பர் எட்டாம் தேதி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

ராசாமணி உத்தரவிட்டுள்ளார் இதுதொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் மருத்துவம் பால் விநியோகம் ஆகியவற்றுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மளிகை மற்றும் காய்கறிக் கடைகள் உள்ளிட்ட அனைத்திற்கும் அனுமதி இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தால் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து துணை முதலமைச்ச் திரு ஒ பன்னீர்செல்வம் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார் திட்ட அனுமதிகளை விரைந்து வழங்குமாறு அவர் அதிகாரிகளை அறிவுறுத்தினார் மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அடுத்த மாதம் மூன்றாம் தேதி தொடங்கும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது